கேபிள் திட்டத்தின் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி மோடி இன்று காணோலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார்

வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் சென்னை அந்தமான் நிகோபார் இடையே கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்ட கண்ணாடி இழை கேபிள் திட்டத்தின் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தாா் அப்போது பேசிய அவர் இந்த திட்டம் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே நிறைவு பெற்றிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகக் உள்ளது என்று கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கு அதி விரைவு இணையதளம் மற்றும் மேம்பட்ட செல்போன் சேவை உறுதி செய்யப்படும் என்றும் கற்றுவா வேலைவாய்ப்பு பொருளாதாரம் வாத்தகம் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்நாள் முக்கியமான நாள் என்றும் அந்தமான் நிகோபார் மக்களுக்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

இந்த திட்டத்தின் மூவம் கிழக்கு ஆசிய நாடுகளுடன் தொடர்பை வலுப்படுத்துவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தொலைத் தொடர்புத்துறை அமைச்சள் திரு ரவிசங்கள் பிரசாத்தும் கலந்து கொண்டார்

மழை மற்றும் வெள்ளம் தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல்களை மத்திய மாநில அரசுகளின் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து பணிபாற்ற முள்வர வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் களமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் பீகார் உத்திரபிரதேஷ் மகாராஷ்டிரா கேரளா கா்நாடகா மாநிலங்களின் முதலமைச்சள்களுடன் காணொலி காட்சி வாயிவாக இன்று பிரதமா் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் புதுமையான தொழில்நட்பங்களை பயன்படுத்தி சேதங்களை தவிர்க்கும் விதத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா்

கடந்த சில ஆண்டுகளாக இந்திய வானிலை ஆய்வு மையம் மத்திய நீர் ஆணையம் ஆகியவை சரியான முன்னெச்சிக்கை தகவல்களை அளித்து வருவதாக பிரதமர் பாராட்டினார் பொதுவான மழை குறித்த விவரங்கள் மட்டுமல்லாது எங்கெங்கே வெள்ளச்சேதம் ஏற்படும் என்ற விவரங்களையும் இந்த அமைப்புகள் தருவதாக அவர் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பல்வேறு பகுதிகளில் தேவைப்படும் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதம் தெரிவித்தார்

இதையடுத்து கடந்த வாரம் தம்மோடு நேரடியாக தொடர்பில் இருந்தவர்கள் தங்களை சுய தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு திரு பிரணாப் முகா்ஜி கேட்டுக்கொண்டுள்ளாா் இதனிடையே இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கர்நாடக முதலமைச்சா் திரு ளடியூரப்பா இன்று குணமடைந்து வீடு திரும்பினாா்

காலை பத்தரை மணி அளவில் காணோலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் நோய் தொற்றை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தப்படுகிறது

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பதவியேற்று நாளையுடன் மூன்று ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது இதனையொட்டி திரு வெங்கையா நாயுடு தமது மூன்று ஆண்டுகால அனுபவங்களை பதிவு செய்துள்ள புத்தக தொகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் நாளை வெளியிடுகிறார் இதன் டிஜிட்டல் புத்தகத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் வெளியிடுகிறார்

இந்த மூன்று ஆண்டு காலத்தில் அவர் சந்தித்த விவசாயிகள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இளைஞர்கள் ஆகியோருடனான கலந்துரையாடல்கள் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயணங்கள் மற்றும் மாநிலங்களவைத் தலைவராக பணியாற்றிய அவரது அனுபவங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன

சுயசா்பு மத்தியபிரதேஷ் என்ற காணொலி கருத்தரங்கில் பேசிய அவர் இந்தியாவின் பாரம்பரியமிக்க கலை கலாச்சாரம் மற்றும் மொழிகளை அறிந்து கொள்வதற்கு இந்த புதிய கல்விக் கொள்கை உதவிடும் என்று குறிப்பிட்டாள்

மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்புடன்தான் இந்த கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இதனை எதிர்த்து மகாராஷ்டிரா மற்றும் தில்லி அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு சுய்திருந்தன

தேர்வுகளை நடத்த இயலாது என்று இரு மாநில அரசுகளும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தன உலக யானைகள் தினம் நாளை மறுநாள் கொண்டாடப் படுவதையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் யானைகள் தொடர்பான வலைதளம் ஒன்றை இன்று தொடங்கி வைத்தாா் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையே நடைபெறும் மோதலை தவிர்ப்பதற்கான சிறந்த நடைமுறைகளை விளக்கும் வகையில் இந்த வலைதளம் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கான நடைமுறைகளையும் அமைச்சா வெளியிட்டா் விலங்குகளுக்குத் தேவையான தண்ணீர் மற்றும் உணவு வசதிகளை காடுகளில் அரசு ஏற்படுத்தி இருப்பதாகவும் அதன் காரணமாக விலங்குகள் காட்டைவிட்டு மனிதர்கள் வாழும் இடங்களுக்கு வருவது தவிர்க்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய கலாச்சாரம் மிருகங்களை அன்புடன் நடத்துவதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்தார் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை ளிவாயு அமைச்சகத்தின் சார்பில் உலக பகுமை ளரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது பெட்ரோல் மற்றும் டிசலுக்கு மாற்றாக பசுமை எரிபொருளை பயன்படுத்துவது குறித்து மக்களிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த தினம் பசுமை ளரிபொருள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதைபொட்டி நடைபெற்ற காணொலி வாயிலான கருத்தரங்கில் அத்துறைக்கான செயலாளா திரு தருண் கபூர் இந்தியாவில் அதிக அளவில் விவசாய கழிவுப் பொருட்கள் கிடைப்பதால் அதனை பயன்படுத்தி இயற்கை ளரிபொருளை உருவாக்குவது அவசியம் என்று குறிப்பிட்டார் ப்சுமை எரிபொருளுக்கு எத்தனால் ப்யோ டீசல் இபற்கை எரிவாயு ஆகியவை முக்கியமாது என்றும் அவர் தெரிவித்தார்

இதனினடயே இந்த விபத்தில் உயிரிழந்த துத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பாரதிநகர் பகுதியைச் சேர்ந்த தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களின் குடும்பத்தினரை மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜுவும் மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரியும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் தேவையான உதவிகளை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் விபத்தில் பெற்றோரை இழந்தவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார் சுதந்திர தினத்தையொட்டி ரயில்வே தூய்மை இயக்கத்தை இன்று முதல் ஒரு வாரத்திற்கு கடைபிடிக்கவுள்ளது இதன்மூலம் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் அலுவலுகங்கள் ரயில்வே குடியிருப்புகள் பணிமனைகள் உள்ளிட்டவற்றை ககாதாரமாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணாவு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யபபட்டுள்ளன